முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாவட்ட ஆட்சி தலைவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

இனி விரிவான செய்திகள்

உத்தரபிரதேச மாநிலத்தை சேர்ந்த தெரு வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி சுயசார்பு பாரத திட்ட பயனாளிகளிடம் காணொலி மூலம் இன்று உரையாடிய பிரதமர் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்வதில் நம்நாடு உலகம் முழுவதற்கும் முன்மாதிரியாக திகழ்வதாக எடுத்துரைத்தார் ஏழை எளிய மக்களுக்கு வங்கி சேவைகள் சுலபமாக கிடைப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தெரு வியாபாரிகளுக்கென முதல்முறையாக ஸ்வநிதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் டிஜிட்டல் முறையில் செயல்படும் இத்திட்டத்தின் மூலம் இடைத்தரகர்கள் முற்றிலும் தவிர்க்கப்படுவதாக பிரதமர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடி விழிப்புணர்வு மிக்க இந்தியா வளமான இந்தியா திட்டம் குறித்த தேசிய லஞ்ச ஒழிப்பு மாநாட்டை புதுதில்லியில் இன்று மாலை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார்

மென்பொருள் மற்றும் பொருளாதார துறைகளில் நிகழும் குற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் மத்திய புலனாய்வு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் பிரதமர் அலுவலக அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங்கும் பங்கேற்கிறார்

அமெரிக்க அமைச்சர்கள் மைக் பாம்பியோ மார்க் எஸ்பர் ஆகியோருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பாதுகாப்பான ஸ்திரத்தன்மை வாய்ந்த சட்டங்களின் அடிப்படையில் உள்ள உலக பாதுகாப்பு சூழலை நிலைநாட்டுவது குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது

இந்தியா சார்பில் அமைச்சர்கள் திரு

பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு அமெரிக்க அமைச்சர்களும் பிரதமர் திரு

முன்னதாக புதுதில்லியில் உள்ள போர் நினைவுச்சின்னத்தில் மைக்பாம்பியோ மார்க் எஸ்பர் ஆகியோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

தற்போது நாட்டில் உயிரிழப்பவர்களின் விகிதம் ஒன்றரை சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் இது உலகிலேயே மிக குறைந்த இறப்பு விகிதம் என்றும் கூறியுள்ளது

மத்திய துணை ராணுவ படையினர் உட்பட கூடுதல் பாதுகாப்பு படைகளும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

ராம்நாத் கோவிந்த் இன்று மலர்துாவி மரியாதை செலுத்தினர்

நாராயணன் இந்திய வெளியுறவு பணியை திறம்பட செயலாற்றியது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்கள் மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழகத்தில் தற்போது சுற்றுலாத்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை கைவிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி

ஜெயக்குமார் மீனவர்களின் நலனுக்காக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

மேலும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக்கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு அமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் துாத்துகுடி துாத்துகுடி வஉசி துறைமுகத்தில் நேரடி கப்பல் கையாளும் நடைமுறையை மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு

மாண்டவ்யா காணொலி மூலம் இன்று துவக்கிவைத்தார் அப்போது பேசிய அவர் வர்த்தகம் செய்யும் முறைகளை எளிதாக்குவதற்கான மத்திய அரசு திட்டங்களின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய கப்பல்துறை செயலர் டாக்டர் சஞ்சீவ் ரஞ்சன் வஉசி துறைமுக தலைவர் திரு

ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் ராணுவத்தினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு உத்வேகம் அளிப்பதாக பாராட்டியுள்ளார் இந்நாளையொட்டி நீலகிரி குன்னூர் வெலிங்டன் போர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்

பண்பலை ஒலிபரப்பில் எந்த மாற்றமும் இன்றி நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் ஒலிபரப்பாகும்